பிரதமர் திருநரேந்திரமோடி பொருளாதார வல்லுனர்களுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கூடங்குளம் அணுமின் நிலைய அணுக்கழிவுகளை கையாளுவது குறித்து பொதுமக்களிடம் விரைவில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

உலக கோப்பை ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் ரவுண்ட் ராபின் பிரிவில் சவுத்ஆம்டனில் இன்று இந்தியா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி பொருளாதார வல்லுனர்களுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் நிதிஆயோக் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் வளர்ச்சியை அதிகரித்து வேலைவாய்ப்புகளை உருவாக்க வகை செய்யும் பொருளாதார கொள்கைக்கான நெறிமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் பல்துறை வல்லுனா்கள் தொழிலதிபா்கள் உள்ளிட்டோா் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர்

எடப்பாடி கே

செங்கோட்டையன் கிரு கருப்பணன் டாக்டர்

சரோஜா திரு

உதயகுமார் திரு

விஜயபாஸ்கர் திரு

நடராஜன் திருமதி வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

செங்கோட்டையன் தமிழகத்தில் பேருந்து வசதி இல்லாத பள்ளிகளில் பயிலும் மாணாக்கருக்கு அனைவருக்கும் கல்வி இயக்கத் திட்டத்தின்கீழ் வேன் வசதி செய்து தரப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு

அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று கூறிய அவர் தனியார் பள்ளிகள் மாணாக்கரிடம் பெறும் கட்டணத்தை பயன்படுத்தி அனைத்து வசதிகளையும் செய்துதர வேண்டும் என்று தெரிவித்தார்

சண்முகம் கல்வித்துறையில் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களால் ஏழை எளிய மாணாக்கரும் தரமான உயர்கல்வியை பெறுவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி

மாவட்டஆட்சித்தலைவர் திரு

வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி வளர்மதி ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க பொதுமக்கள் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநகர காவல் ஆணையர் திரு

ஆட்சித்தலைவர் திரு

குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் குடிநீரில் சாயக்கழிவுகள் கலப்பது கண்டறியப்பட்டு ஆலைகளின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

மாநில சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர்

திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்மூலம் தங்கள் சாகுபடி நிலப்பரப்பு பயிர்வகைகள் உள்ளிட்டவை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும் என்றார்

வேலூரில் முன்னாள் அமைச்சர் திரு

தர்மபுரி தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் திமுகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

சிவகங்கை மாவட்டத்திலுள்ள நீர்நிலைகளை சீரமைப்பது தொடர்பான சிறப்பு கிராமசபைக் கூட்டம் அனைத்து ஊராட்சிகளிலும் இன்று நடைபெற்றது

ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது